பிரச்சாரம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மத்தியபிரதேசம் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது இவ்விரு மாநிலங்களிலும் பிரதான அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மத்திய பிரதேசம் மாநிலம் சத்தர்ப்பூரில் இன்று தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் ஊழல் வேண்டியவர்களுக்கு சலுகை மற்றும் வகுப்பு வாதத்தில் மூழ்கி இருந்த மத்திய பிரதேசத்தை பிஜேபி அரசு தான் இப்பிரச்சனைகளில் இருந்து மீட்டிருப்பதாக கூறினார் முத்ரா திட்டம் ஆயூஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் டிஜிட்டல் புதுமைகள் மூலம் பெரும் மாற்றங்கள் மற்றும் வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அரசு அமைத்துக் கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மண்ட்சார் பகுதியிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் இன்று மத்திய பிரதேசத்தில் தமோஹ் டீக்கம்கார் ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் உத்தரபிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர் செல்வி உமாபாரதி மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திரு ஜோதி ராதித்யா சின்ஹா திரு கமல்நாத் சமாஜ்வாதிக் கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மிசோரம் மாநிலத்திலும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மனதின் குரல் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

ஹிந்தி ஒலிபரப்பைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் பிராந்திய மொழி வடிவங்கள் இடம் பெறும்

பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை பிரதமர் அலுவலகம் செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சகம் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் யு டியுப் அலைவரிசைகளிலும் நேரடியாக கேட்கலாம்

விபத்துக்குள்ளான பேருந்து பாண்டவபுரத்தில் இருந்து மாண்டியா நோக்கி சென்று கொண்டிருந்த்து

விபத்து குறித்து குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர்

முன்னதாக வருவாய் துறைக்கான கூடுதல் தலைமைச் செயலர் திரு சத்தியகோபால் இக்குழுவினரைச் சந்தித்து சேதங்கள் பற்றிய விவரங்களை விரிவான முறையில் எடுத்துக் கூறினார் பின்னர் தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதனை மத்தியக் குழுவினர் சந்தித்து நடப்பு நிலவரங்கள் குறித்து விவாதித்தனர் மத்திய உள்துறை இணைச் செயலர் திரு டேனியல் ரிச்சர்டு தலைமையிலான இக்குழுவினர் இன்று மாலை புதுக்கோட்டை பகுதியில் புயல் சேதங்களை பார்வையிடுகின்றனர்

இக்குடும்பங்களைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு நிறுவனத்தில் வேலை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரண்பேடி புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி காரைக்காலில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் சென்று பார்த்து நிலைமைகளை மறு ஆய்வு செய்தார் சேதங்களைப் பார்வையிட்ட அவர் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிவாரணப் பணிகள் குறித்தும் இனி மேற்கொள்ளத் தகுந்த முன்னேற்றங்கள் குறித்தும் ஆராய்ந்தார் ஸ்டாலின் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் இன்று புதுவையில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமியை நேரில் சந்தித்து அவரது தாயார் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார் திரு ஆர் சிவா திரு எஸ்பி சிவக்குமார் ஆகிய உள்ளுர் திமுக தலைவர்களும் திரு முக ஸ்டாலினுடன் முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்றனர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரமும் இன்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார் முன்னாள் தமிழக அமைச்சர் திரு வேலு இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தார் நாராயணசாமி சபரிமலை பிரச்சனை தொடர்பாக புதுவை மாநிலத்தில் வரும் திங்கட்கிழமை பந்த் போராட்டம் நடத்தும் உத்தேசத்தை மாநில பிஜேபி கைவிட வேண்டும் என முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி வலியுறுத்தி உள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சபரிமலை தொடர்பான மத உணர்வுகள் இங்கேயும் உண்டு என்றாலும் சபரிமலை பிரச்சனை எந்த வகையிலும் புதுவையுடன் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதால் பந்த் போராட்டத்தை மக்கள் ஆதரிக்க கூடாது என்றார் அரசியல் காரணங்களுக்காகவே பிஜேபி இப்பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாகவும் இது ஏற்கதக்கது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் கடமை அரசுக்கு இருப்பதால் போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீது அரசு பாகுபாடு ஏதுமின்றி நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறினார் புதுவை அரசு கேட்டுக் கொண்டதன் பேரில் மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ள அதிகாரிகள் குழு கஜா புயலால் காரைக்கால் பகுதியில் ஏற்பட்ட சேதங்களை வரும் திங்கட்கிழமை நேரில் பார்வையிட இருப்பதாகவும் அதன் பின்னர் இக்குழுவினர் தம்மை சந்திப்பார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

திருமாவளவன் சபரிமலை பிரச்சனைத் தொடர்பாக புதுவை மாநிலத்தில் பந்த் போராட்டம் நடத்தும் உத்தேசத்தை மாநில பிஜேபி கைவிட்டு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் பகுதி மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலர் திரு ரவிக்குமார் கோரி உள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் வர்த்தக துறையினரின் நன்கொடை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது என்னும் நிலையில் தொழில் வர்த்தக துறையினரை கதவடைக்கக் கோருவது சரியானதாக இராது என்றார் பந்த் போராட்டம் நடத்தும் உரிமை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு என்றாலும் அதற்கான நேரம் சரியானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

சபரிமலை பிரச்சனை பற்றிய தீர்ப்பு மீதான மறுசீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் முடிவு வெளியாகும் வரை காத்திருப்பதே சரியானதாக இருக்கும் என்பதையும் இப்பிரச்சனைக்கும் புதுவைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் தொழில் வர்த்தக துறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் சிபிஎம் மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் ஆகியோரும் பேட்டியின் போது உடன் இருந்தனர் ஜிப்மர் புதுவை ஜிப்மரைச் சேர்ந்த முதுநிலை உடல் இயக்கவியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜிகே பால் இந்திய உயிரி மருத்துவ விஞ்ஞானிகள் சங்கத்தின் சுந்தரம் சுப்பிரமணியம் நினைவுச் சொற்பொழிவு விருதை கர்நாடகத்தின் மங்களுர் பல்கலைக்கழகத்தில் வென்றுள்ளார் அண்மையில் நடைபெற்ற இந்த அமைப்பின் ஆண்டு மாநாட்டில் யோகா மூலமான ஆரோக்கிய சமநிலை என்பது குறித்து அவர் விருதுச் சொற்பொழிவு ஆற்றினார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய பிரதேசம் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது

புயல் சேதங்களை பார்வையிட தமிழகம் வந்துள்ள மத்தியக் குழுவினர் இன்று புதுக்கோட்டைப் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சபரிமலை பிரச்சனை தொடர்பாக புதுவை மாநிலத்தில் பந்த் போராட்டம் நடத்தும் உத்தேசத்தை மாநில பிஜேபி கைவிட வேண்டும் என முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி வலியுறுத்தி உள்ளார்